அவசித்தையும் குடியரசுத் துணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு வலியுறுத்தியுள்ளார் முப்படைகளின் தளபதிகள் மாநாடுகுஜராத் மாநிலம் கெவாடியாவில் இன்றுதொடங்கியது

இந்தியா இப்கிலாந்துஅணிகளுக்கு இடையேயானநான்காவதமற்றம் இறுதிடெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்றுஅகமதாபாத்தில் தொடங்கியது

திருப்பதி ஐ ஐ டி யின் நிறுவனநாள் நிகழ்ச்சியில் கலந்துகொண்டுஅவர் பேசினார் பொறியியல் படித்தமாணவர்களுக்கானவேலைவாய்ப்புகள் அதிகரிக்கப்படவேண்டியதன் அவசித்தையும் அவர் வலியுறுத்தினார்

பாதுகாப்புத்துறையில் சுயசார்பினைஎட்டுவதுஉள்ளிட்டபல்வேறுஅம்சங்கள் குறிதது இந்த மூன்றுநாள் கூட்டத்தில் விவாதிக்கப்படஉள்ளது பாதுகாப்புப் படையினைநவீனமயமாக்குவதற்கானநடவடிக்கைகள் குறிததும் இதில் ஆலோசிக்கப்படஉள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

அரசுமுறைப் பயணமா பங்ளாதேஷ் சென்றுள்ளஅவர் அந்நாட்டுவெளியுறவுத்துறைஅமைச்சருடன் நடத்தியபேச்சுக்களில் இருதரப்பு உறவுகள் குறித்துவிவாதிக்கப்பட்டதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

தாமும் தமதுபெற்றோர்களும் தடுப்பு மருந்தைசெலுத்திக் கொண்டதாகஅவர் தெரிவித்தார் இந்ததடுப்பு மருந்தமிகவும் பாதுகாப்பானதுஎன்றும் அவர் கூறினார் தில்லியில் தடுப்பு மருந்துவழங்கும் மையங்களின் எண்ணிக்கையைஉயர்த்துவதுகுறித்துமத்தியஅரசுடன் ஆலோசனைநடத்தியபின் முடிவெடுக்கப்படும் என்றும் திருஅரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார்

புதுதில்லியில் இந்தியா தொலைத் தொடர்பு மாநாட்டினைதொடங்கிவைத்துஅவாபேசினார்

ஜார்கண்டில் இன்றுநேரிட்டகுண்டுவெடிப்பு சம்பவத்தில் அம்மாநிலகாவல்துறையைச் சே்ந்த இரண்டுபேர் உயிரிழந்தனர் இரண்டுபேர் காயமடைந்தனர்

இந்தசம்பவத்தில் மத்தியபாதுகாட்புப்படைவீரர் ஒருவரும் காயமடைந்ததாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகசட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுகசா்பில் போட்டியிடவிண்ணப்பித்தவர்களுக்கானநோகாணல் இன்றுசென்னையில் நடைபெற்றுவருகிறது அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பள்ளீர்செல்வம் இணைஒருங்கிணைபபாளர் திருளடப்பாடிபழனிசாமிஆகியேர் நேர்காணலைநடததிவருகின்றனர் இதற்கிடையே இந்தசட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி அஇஅதிமுககூட்டணிவெற்றிபெறும் என்றுபிஜேபிமாநிலதலைவர் திருஎல் முருகன் நம்பிக்கைதெரிவித்துள்ளார் மக்கள் நலனுக்காகமத்தியமாநிலஅரசுகள் நிறைவேற்றியதிட்டங்களையும் அவர் பட்டியிலிட்டுள்ளார்

இப்பிரச்சினையில் இன்றைக்குள் முடிவெடுக்கவேண்டுமென்றும் அவைகோரிக்கைவிடுத்துள்ளன ஜம்மு கஷ்மீரில் அனைத்துமகளிர் பேக்கரிரானுவத்தின் ஆதரவுடன் தொடங்கியுள்ளது

தினமல் நாளிதழின் முன்னாள் ஆசிரியரும் நாணவியல் அறிஞருமானதிருஆர் கிருஷ்ணமூர்த்தி இன்றுசென்னையில் காலமானா்

அவரதுமறைவுக்குதலைவர்கள் பவர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இந்தியா இங்கிலாந்துஅணிகளுக்கு இடையேயானநான்காவதுமற்றும் இறுதிடெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்றுதொடங்கியது

இந்தியஅணியில் பும்ரா வுக்குப் பதிலாகமுகமது ஷிராஜ் இடம்பெற்றுள்ளார்

நான்குபோட்டிகளைக் கொண்ட இந்ததொடரில் இந்தியா இரண்டுக்கு ஒன்றுஎன்றஆட்டக்கணக்கில் முன்னிலைபெற்றுள்ளது

இந்தியா ஜொ்மனி இடையேயானநான்காவதுமற்றும் இறுதிமகளிர் ஹாக்கிப் போட்டி இன்றுநடைபெறுகிறது இதுவரைநடைபெற்ற மூன்றுபோட்டிகளிலும் ஜெர்மனிவெற்றிபெற்றுள்ளது ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டிக்கானபயிற்சியில் ஈடுபடுவதற்காக்கென்னைஅணியின் தோளிமற்றும் அம்பத்திராய்டுசென்னைவந்துசே்ந்தனர் இந்தபயிற்சிவரும் திங்கள் அல்லதுசெவ்வாய் கிழமைகளில் தொடங்கும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது